முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் ஆன்லைன் வகுப்புகளுக்கு தடை விதிக்க சென்னை உயா்நீதிமன்றம் மறுத்துள்ளது

தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

திருவண்ணாமலையில் இந்த நோய் தொற்றுடுப்புப் பணிகள் குறிதது ஆய்வு மேற்கொண்ட பின்னா செய்தியாள்களிடம் அவர் பேசினார்

உலக சுன்தார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய மண்டல அமாவில் காணொலி காட்சி வாயிலாக அவா உரையாற்றினார் சுகாதாரத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் அடிப்படையில்தான் தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கம் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த திட்டத்தின்கீழ் நாட்டு மக்கள் அளைவருக்கும் தனித்துவ எண்ணுடன்கூடிய சுகாதார அட்டை வழங்கப்படும் என்றும் டாக்டர் ஹா்ஷவாதன் தெரிவித்தாா் பொதுச்செயலாளராக திரு துரைமுருகனும் பொருளாளராக திரு டி ஆர் பாலுவும் கிழக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற திமுக பொதுக்குழுக் கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பிளை அக்கட்சியின் தலைவர் திரு முக ஸ்டாலின் வெளியிட்டார் இந்த இரண்டு பதவிகளுக்கும் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் ஒருமதான யிடாததால் திரு தேர்ந்தெடுக்கப்படுவதாக அவர் கூறினார் திமுக வின் துணைப் பொதுச்செயலாளராக திரு பொன்முடியும் திரு ஆ ராசாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்

மத்திய பிரதேசத்தில் உள்ள சாலையோர வியாபாரிகளுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக அவர் கலந்துரையாடினார் இந்த திட்டத்தின் கீழ கடனுதவி பெற்றவர்கள் ஒரு வருடத்திற்குள் அதனை திருப்பிச் செலுத்தும்பட்சத்தில் ஏழு சதவீத வட்டிச் சலுகை வழங்கபப்டும் என்றும் அவர் தெரிவித்தார் எந்த ஒரு இயற்கை பேரிடர் ஏற்படும்போதும் ஏழை மக்கள்தான் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் அவர் கூறினார் இதனை கருத்தில் கொண்டுதான் ஏழைகள் விவசாயிகள் மற்றும் தொழில்துறையை சாா்ந்தவா்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்ததாக அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் பலன்களை சாலை வியாபாரிகள் முழுமையாக அறிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சாலையோர வியாபாரிகளுக்கான திட்டத்தின் பயனாளிகளுக்கு இலவச சமையல் ளரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டம் மற்றும் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தில் சேர்ப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பிரதமா தெரிவித்தார்

மீன்வளத் துறையின் நீடித்த வளா்ச்சிக்கான திட்டத்தை பிரதம் திரு நரேந்திரமோடி நாளை தொடங்கி வைக்கிறார்

இதன்மூலம் ஐந்துலட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடக்கும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது ரபேல் போர் விமானங்கள் விமானப் படையில் நாளை இணைக்கப்படுகின்றன அம்பாலா விமான தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் பங்கேற்கிறார் பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சரும் சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சி பி எஸ் இ நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இதற்கிடையே நீட் தேர்வுகளை ஒத்தி வைக்கக்கோரி புதிதாக எந்த ஒரு மனுவையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடாபாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீாப்பினை மறு ஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன

ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னா செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு சுந்தரேஷ் திருமதி ஹேமலாதா அடங்கிய அமா்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது ஆனலைவன் வகுப்புகளை நடத்துவது தொடர்பாக மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிகள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இந்த வழிகாட்டுதல்களை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று உத்தரவிட்டு நீதிபதிகள் வழக்கினை முடித்து வைத்தனர் திரையரங்குகளை திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்ட பின்னர் அது குறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று செய்தி விளம்பரத்துறை அமைச்ச் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் இன்று தூத்துக்குடியில் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் சேமித்து வைக்கும் மழழநீரின் அளவுதான் எதிர்காலத்தில் நம் வாழ்வின் தரத்தை நிர்ணயிக்கும் அளவுகோல் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனை கருத்தில் கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து மழைநீர் சேகரிப்பில் ஈடுபட்டு மகத்தான சாதனை படைப்போம் என்றும் திரு வேலுமணி கேட்டுக் கொண்டாா் தென்னிந்தியாவின் முதலாவது விவசாயிகள் ரயில் போக்குவரத்தை வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோம் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தாா் ஆந்திராவின் அனந்த்பூரிலிருந்து புதுதில்லிக்கு இந்த ரயில் இயக்கப்படுகிறது விவசாயிகளின் விளைப்பொருட்களை பிற இடங்களுக்கு விரைவாக கொண்டு செல்வதற்கு இந்த ரயில் உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சென்னை மெட்ரோ ரயில் சேவை நாளை முதல் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காலை மற்றும் மாலையில் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு ரயிலும் பிற நேரங்களில் பத்து நிமிடத்திற்கு ஒரு ரயிலும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரங்கிமலை சென்ட்ரல் இடையேயான மெட்ரோ ரயில் போக்குவரத்தும் இன்று தொடங்கியது

சேலம் நாமக்கல் நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி மற்றும் டெல்டா மாவடடங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் களமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகடலோர மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது